தாவர்சந்த் கெலாட் கூறியிருக்கிறார்

இனிவிரிவானசெய்திகள் மத்தியஅரசின் உயர்கல்வி ஆணையம் தொடர்பாகதமிழகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதலைமையில் சென்னைதலைமைச் செயலகத்தில் நேற்றஉயர்நிலைக்குழுக் கூட்டம் நடைபெற்றது இதில் துணைமுதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் மூத்தஅமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு ஜெயக்குமார் திரு கேபிஅன்பழகன் மற்றும் அரசுதலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜாவைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் உயர்கல்விஆணையசுட்டமுன்வரைவு குறித்ததமிழகஅரசின் நிலைப்பாடுகுறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் மாநிலஅரசின் கருத்துக்கள் உடனடியாகமத்தியமனிதவளமேம்பாட்டுஅமைச்சகத்திற்குஅனுப்பிவைக்கப்படும் என்றம் உயர்கல்வித்துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் கூறினார் பல்கலைக்கழகமானியக்குழுவைரத்துசெய்துவிட்டு புதிதாகஉயர்கல்விஆணையம் அமைப்பைஉருவாக்குவதுதேவையற்றதுஎன்றும் அவர் தெரிவித்தார் பல்கலைக்கழகமானியக்குழுதொடரவேண்டும் என்பதுதான் தமிழகஅரசின் நிலைப்பாடுஎன்றும் அவர் கூறினார் வாய்ந்தபயிற்றுநர்களைக் கொண்டேமாணவர்களுக்குபேரிடர் பயிற்சிகளைவழங்க அனுபவம் வேண்டுமென்றுஅனைத்துகல்லூரிகளுக்கும் கற்றறிக்கைஅனுப்பப்படும் என்றுஉயர்கல்வித்துறைஅமைச்சர் திரு கேபிஅன்பழகன் கூறியிருக்கிறார் மொரப்பூரில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் கோவையில் பேரிடர் பயிற்சியாளரால் மாணவிஒருவர் உயிரிழந்தசம்பவம் வேதனையளிப்பதாகதெரிவித்தார்

பெற்றோரைசந்தித்துவழங்கிஆறுதல் கூறினார் இந்நிலையில் இந்தசம்பவம் தொடர்பாகபயிற்சியாளர் ஆறுமுகத்தைகாவல்துறையினர் கைதுசெய்துவிசாரணைநடத்திவருகின்றனர் காற்றாலைமின் தமிழ்நாட்டில் உற்பத்திஅதிகரித்துள்ளதால் அனல்மின் நிலையங்களுக்கானநிலக்கரிகொள்முதல் குறைக்கப்பட்டுள்ளதாகமாநிலமின்சாரத்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியிருக்கிறார்

தமிழ்நாடுமின்சாரவாரியத்தில் கட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்தும் வகையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றனஎன்றார் பணியாளர்கள் விருப்பமாறுதல் இடமாற்றம் இம்மாதம் முதல் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுஎன்றும் அவர் கூறினார் உழழக்கும் பென்களுக்கு இருசக்கரவாகனங்கள் வழங்கும் மாநிலஅரசின் திட்டத்திற்குதமிழகம் முழுவதும் மகளிர் மத்தியில் நல்லவரவேற்பு கிடைத்துள்ளதுஎன்றும் அமைச்சர் தெரிவித்தார்

தாவர்சந்த் கெலாட் கூறியிருக்கிறார்

திறனாளிகள் முன்னேற்றத்திற்காகஅனைவரும் பாடுபடஉறுதியேற்கவேண்டுமென்றபிரதமர் மாற்றத் திருநரேந்திரமோடிவேண்டுகோள் விடுத்திருப்பதையும் இந்தநிகழ்ச்சியில் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தநிகழ்ச்சியில் மாநில சமூகநலத்துறைஅமைச்சர் திருமதி சசரோஜாமக்களவைஉறுப்பினர் திருமதி மரகதம் உட்படபலர் கலந்துகொண்டனர்

நேற்றுசெய்தியாளர்களிடம் மகுரையில் பேசியஅவர் கட்டணியில் எந்தெந்தகட்சிகள் இடம்பெறவேண்டும் என்பதைபிஜேபிதான் முடிவு செய்யும் என்றார்

தமிழகத்தின் வளர்ச்சியில் மத்தியஅரசுஅதிகஅக்கறைகொண்டுள்ளதாகவும் முன்னுரிமைஅடிப்படையில் பல்வேறுதிட்டங்களைநிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

அப்போதுகுறுக்கிட்டநீதிபதிமகாதேவள் இப்பனிகளைமேற்கொள்ளகாலதாமதம் ஏற்படுவதைநீதிமன்றம் ஒருபோதும் அனுமதிக்காதுஎன்றார் தமிழகஅரசுமெத்தனம் காட்டுவதாகவும் சிலைகடத்தல் வழக்கில் பாதுகாப்பு அறைகள் கட்டுவதுகுறித்துவழக்கின் அடுத்தவிசாரணைக்குள் அரசுஅறிக்கைதாக்கல் செய்யவும் நீதிபதிஉத்தரவிட்டார் ஈடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தநாகைமாவட்டமீனவர்கள் மீதுஆந்திரமாநிலமீனவர்கள் கண்மூடித்தனமாகதாக்குதல் நடத்தியதற்கு இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டிணத்தில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் மத்தியமாநிலஅரசுகள் இப்பிரச்னையில் உடனடியாகதலையிட்டு இத்தகையதாக்குதலைதடுத்துநிறுத்தவேண்டுமென்றும் ஆந்திரமீனவர்கள் பறிமுதல் செய்துள்ளதமிழகமீனவர்களின் படகுகளைமீட்கநடவடிக்கைஎடுக்கவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார்

எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் நேற்றுமாவட்டஆட்சியர் அதிகாரிகுளுடன் களர் ஒன்றியத்திற்குஉட்பட்டசோமூர் அச்சமாபுரம் ஆகிய இடங்களில் பழுதடைந்தநிலையில் உள்ளசமுதாயக் கூடம் கழிப்பறைகள் உள்ளிட்டவற்றைபார்வையிட்டுஆய்வு செய்தார் மானியத்தடன் கூடிய பிரதமமந்திரிசொட்டுநீர் பாசனதிட்டத்தின் மூலம் தண்ணீரைசிக்கனமாகபயன்படுத்திஅதிகமகசூலைபெறமுடிவதாகநாமக்கல் மாவட்டவிவசாயிகள் தெரிவிக்கின்றனர்

நவாஸ் ஷெரீப் அவரதுமகள் மரியம் ஆகியோர் நேற்றிரவு கைதசெய்யப்பட்டுசிறையில் அடைக்கப்பட்டனர்

நாளை இரவு நடைபெறவுள்ள இறுதிப்போட்டியில் பிரான்ஸ் குரோஷியாவைஎதிர்கொள்கிறது